அனைத்து நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா் குடியரசுத் தலைவர் திரு

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார்

கோல்கணக்கில் நியூசிலாந்தை வென்றது

நரேந்திரமோடி தெரிவித்தார் டேராடுனில் இன்று தொழில் முதலீட்டாளா்கள் மாநாட்டை அவா் தொடங்கி வைத்து உரையாற்றினாா் அப்போது வரும் ஆண்டுகளில் உலகளாவிய வளர்ச்சியை எடுத்து செல்லும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருக்கும் என்பதை அனைத்து நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார்

தொழில் முதலீடு செய்வதை எளிதாக்கும் நடவடிக்கைகளில் இந்தியா முன்னேறி உள்ளதாகவும் நாடு கதந்திரம் அடைந்ததில் இருந்து பெரிய வரித் திட்டமான சரக்கு மற்றும் சேவை வரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் பிரதமா் கூறினாா் நாட்டின் உள்கட்டமைப்பு துறை வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதாக தெரிவித்த பிரதமர் சாலை இருப்புப்பாதை புதிய மெட்ரோ சேவை அதிவேக ரயில்வே திட்டம் கடல்வழி துறைமுகங்கள் ஆகியவற்றின் அமைப்பு பணிகள் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாா் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ் மருத்துவ உள்கட்டமைப்பு மேம்பாடு அடையும் என்றும் முதலீடு செய்வதற்கு புதிய இந்தியா ஒரு சிறந்த இடமாகும் என்றும் பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா் மத்திய ஆசிய நாடுகளில் மூன்று நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தஜிகிஸ்தான் சென்றடைந்தாா்

இந்த பயணத்தின் போது தஜிகிஸ்தான் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து குடியரசுத்தலைவர் நாளை பேச்சு நடத்துகிறார் தஜிகிஸ்தாள் அதிபர் பிரதமர் நாடாளுமன்ற மேலவை மற்றம் கீழவை சபாநாயகர்களையும் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை சந்திக்க உள்ளார் இந்த மூன்று நாள் பயணத்தின் போது தஜிக் தேசிய பல்கலைக்கழகம் செல்லும் குடியரசுத் தலைவா் தலைநகரில் உள்ள மகாத்மா காந்தி மற்றும் ரபிந்தீரநாத் தாகூர் நினவைடங்களுக்கு செல்கிறார்

அசாமை சேர்ந்த இந்த தீவிரவாதி தேசவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக கடந்த மாதம் உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டாள்

நாட்டுக்கு எதிரான அக்கறத்தல்களை முறியடிக்கும் வகையில் இந்திய விமானப்படை தொழில்நுட்ப ரீதியாக வலுவடைந்துள்ளது வான்வெளி பாதுகாப்பிலும் இயற்கை பேரிடரின் போது மக்களுக்கு உரிய உதவிகள் செய்வதிலும் தேசிய விமானப்படை முக்கியப் பங்கு வகித்துள்ளது

இதில் விமானப்படையின் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் காரணமாக கேரள மாநிலம் முழுவதும் வரும் செவ்வாய்க்கிழமை வரை பலத்த மற்றும் மிகபலத்த மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவளடந்து ஒமன் கடற்கரை மற்றும் ஏமனை கடக்கும் போது பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து மாநிலம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன புகழ்பெற்ற காந்தியவாதி நட்வார் தக்கார் கவுஹாத்தியில் இன்று காலமானார்

உடல்நலிவு காரணமாக கவுஹாத்தியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரது உடல் கவுஹாத்தியில் உள்ள கஸ்தூரிபாய் காந்தி ஆசிரமத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு சொந்த ஊரான நாகலாந்தில் இன்றிரவு ளியூட்டப்படுகிறது

காஷ்மீர் மாநிலத்தில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் நேற்று ஆய்வு செய்தார் ஸ்ரீநகரில் நடைபெற்ற இந்த ஆய்வு கூட்டத்தில் வடக்கு மண்டல ரானுவ கமாண்டர் வெப்டினன்ட் ஜென்ரல் ரன்பீர் சிங் பங்கேற்றார் ராஜுவம் காவல்துறை மத்திய ரிசர்வ் காவல்படை எல்லை பாதகாப்புப்படை ஆகியவற்றின் உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மாநிலத்தில் நிலவும் குளிர்காலத்திற்கு தேவையான நடவடிக்கை உத்திகள் தீவிரவாதிகளுக்கு எதிரான செயல்பாடுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட உள்ளாட்சித் தேர்தலில் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஷோஃபியான் மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் பாதுகாப்புப் படையினர் இன்று அதிகாலை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் ஷோஃபியான் மாவட்ட கிராமப் பகுதிகளில் ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றது இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் உள்ளாட்சித் தேர்தல் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதிவேக அலைவரிசை கொண்ட கைபேசி மற்றும் இணையதள சேவைகளை முடக்கி உள்ளனர்

இந்த வாக்கெடுப்பை தொடர்ந்து திரு கவானா அமெரிக்க உக்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் இந்த நியமனம் அவரது வாழ்நாள் முழுமைக்குமானது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார் நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியை அவர் சந்தித்துப் பேசவுள்ளார் மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசனை நடத்தப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாநில அமைச்சர் திரு டி ஜெயக்குமாரும் முதலமைச்சருடன் தில்லி சென்றுள்ளார் தமிழகத்தில் அடுத்த இருதினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் அரபிக் கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து இருப்பதாகவும் வங்கக் கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியிருப்பதாகவும் கூறினார் இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்புவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு பிரசாந்த் வடநேரே தெரிவித்தார்

ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ் பர்க்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவு இறதியாட்டத்தில் அவர் பெலாரஸின் அல்பினாவை வென்று பட்டத்தை கைப்பற்றினார் ஜோஹர் கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கிப்போட்டியில் இந்தியா இன்று ஏழுக்கு ஒன்று என்ற கோல்கணக்கில் நியூசிலாந்தை வென்றது